எனபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுஆலோசனைநடத்தஉள்ளார்

அணியைவென்றது

தொற்றபாதிப்பு நிலவரம் மற்றும் தடுப்பூசிதயாரிப்பு போன்றபணிகள் குறித்துநேற்றுநடைபெற்றஆய்வுக் கூட்டத்திற்குதலைமைவகித்துப் பேசியபிரதமர் பரிசோதளை பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் கண்டறிதல் மற்றம் சிகிச்சைஅளிப்பதுதான் நோய்த் இருந்தவர்களைக் தொற்றுபரவலைக் கட்டுப்படுத்துவதற்கானசரியானநடவடிக்கையாக இருக்கும் என்றார் அறிகுறிதென்பட்டஉடனேயேபரிசோதனைசெய்துகொண்டு அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் கண்டறிவதன் வாயிலாகஉயிரிழப்புகளைகுறைக்க முடியும் என்றுஅவர் குறிப்பிட்டார் நிலைமைஎதிர்கொள்வதில் மாநிலஅரசுகளுடன் ஒருங்கிணைந்துசெயல்படுவதுடன் கோவிட் மருத்துவமனைகளில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்குத் தேவையானபடுக்கைவசதிகனைஅதிகரிக்குமாறும் அதிகாரிகளுக்குஅவர் உத்தரவிட்டார் ரெம்டெசிவிர் உள்ளிட்டமருந்துகளின் தேவையை பூர்த்திசெய்யும் விதமாக இந்தியாவில் உள்ளமருந்துதயாரிப்பு நிறுவனங்களில் முழு திறமையையும் பயன்படுத்திக் கொள்ளவேண்டியதுஅவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் மருத்துவஆக்சிஐன் கயாரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணிகளைவிரைவுபடுத்தமாறுஉத்தரவிட்டபிரதுர் திருமோடி ஆக்சிஜன் விநியோகத்தைஉறுதிசெய்யுமாறும் அறிவுறுத்தினார் வென்டிலேட்டர் போன்றசாதனங்களின் இருப்பு மற்றும் விநியோகம் மேலம் குறித்தும் கேட்டறிந்தஅவர் தடுப்பூசிஉற்பத்தியைவிரைவுபடுத்தஏதுவாக நாட்டில் உள்ளஅனைத்துஅரசுமற்றும் தனியார் நிறுவனங்களின் திறனைமுழுமையாகபயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டார் கோவிட் தொற்றுக்குஎதிரானநடவடிக்கைகளில் மத்தியஅரசுமாநிலங்களுக்குதொடர்ந்துஉறுதணையாக இருக்கும் எனமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் உறுதியளித்துள்ளார்

தொற்றுபாதிப்பு அளவுக்குஏற்பமருத்துவமனைகள் தரம் பிரிக்கப்பட்டுசிகிச்சைஅளிக்கப்பட்டுவருவதாகவும் அமைச்சர் கூறினார் மகாராஷ்ட்ராஉள்ளிட்டமாநிலங்களுக்குவென்டிலேட்டர் உள்ளிட்டசாதனங்கள் கூடுதலாகவழங்கப்பட இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

நாட்டில் தடுப்பூசிதட்டுப்பாடுஏற்படாதவகையில் பார்த்துக் கொள்வதுடன் தடுப்பூசிசெலுத்தும் பணியைஅதிகரிக்குமாறும் மாநிலங்களைடாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டார் கோவிட் சிகிச்சைக்குத் தேவைப்படும் ரெம்டெசிவிர் மருந்தின் விலையபல்வேறுநிறுவனங்களும் குறைத்துள்ளன மத்தியஅரசுமேற்கொண்டநடவடிக்கைகாரணமாக இந்தமருந்தைதயாரிக்கும் முக்கியநிறுவனங்கள் விலைக்குறைப்பமேற்கொண்டுள்ளதாகதேசியமருந்துப் பொருள் விலை நிர்ணய ஆணையம் தெரிவித்துள்ளது

தமிழகத்தில் கோவிட் தொற்றபரவலைத் தடுப்பதற்கானநடவடிக்கைகளைதீவிரப்படுத்துவதுகுறித்துமுதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமி இன்றுடயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தஉள்ளார் தலைமச் செயலாளர் சுகாதாரத்துறைமுதன்மைச் செயலாளர் உள்ளிட்டஅதிகாரிகள் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்கஉள்ளதாகத் தெரிகிறது இந்தஆலோசனைக்குப் பிறகு புதியகட்டுப்பாடுகள் அறிவிக்கப்படலாம் எனதகவல்கள் தெரிவிக்கின்றன கோவிட் ரவுண்ட் அப் கோவிட் தொற்றுக்கானதடுப்பூசிபாதுகாப்பானதுமற்றும் பக்கவிளைவுகள் இல்லாதவைஎனகாஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடுஅரசுநகர்ப்புற ஆரம்பசுகாதாரநிலையமருத்துவர் நலீராதெரிவித்துள்ளார்

திண்டுக்கல் மாநகராட்சிப் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் வாகனஒட்டிகளுக்குபோக்குவரத்துகாவல் துறையினர் முகக்கவசம் வழங்கிவிழிப்புணர்வைஏற்படுத்தினர் ரயில்வேபராமரிப்பு பணிகள் காரணமாகசென்னைசென்ட்ரல் மூர்மார்க்கெட் வளாகம் மற்றும் சென்னைகடற்கரையில் நிலையங்களிலிருந்து சூலூர்பேட்டைசெல்லும் ரயில்கள் இன்றும் நாளையும் பகுதியளவுக்குரத்துசெய்யப்பட்டுள்ளதாகதெற்குரயில்வேஅறிவித்துள்ளது ஈரோடுமாவட்டம் அந்தியூரில் கள்ளநோட்டுஅச்சடித்த இரண்டுபேர் கைதுசெய்யப்பட்டனர்